சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு இரண்டாம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

மானியம் இல்லாத சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு நூறு ரூபாய் ஜம்பது காசு குறைக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது

சரக்கு மற்றம் சேவை வரி அமல்படுத்தப்பட்டதன் இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பங்கேற்கவுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த வரிவிதிப்பு தொடர்பான கையேடு இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்படுகிறது இந்த புதிய வரிவிதிப்பு முறையை அமலுக்கு கொண்டுவருவதற்காக சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்படவுள்ளன இதனிடையே சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான புதிய நடைமுறை இன்று முதல் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அது கட்டாயமாக்கப்படும் எனவும் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார்

மேலும் இந்த மண்டலத்தில் புதுதில்வி கண்டிகர் புதுதில்வி மற்றும் புதுதில்வி லக்ளோ புதுதில்லி வழித்தடங்களில் இரண்டு புதிய தேஜாஸ் விரைவு ரயில்களும் அறிமுகம் செய்யப்படுகின்றன மேலும் டேராடூன் புதில்லி இடையேயான நந்தாதேவி விரைவில் ரயில் கோட்டா வரையிலும் அலிகர் மொராதாபாத் பயனிகள் ரயில் கஜ்ராவா வரையிலும் நீட்டிக்கப்படுவதாக வடக்கு ரயில்வே கூறியுள்ளது

இந்த மண்டலத்தில் மேலும் ரயில்களின் இயக்க எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு ரயில்வே கூறியுள்ளது மகாராஷ்டிராவில் கடந்த மே மாதம் நடைபெற்ற நக்ஸவைட் தீவிரவாத தூக்குதலில் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

இது தொடர்பாக ஏற்கனவே ஏழு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அஸ்ஸாமில் திரைப்படத்துறையை மேம்படுத்துவது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் திரைத்துறையினருடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் மாநில திரைப்படக் கொள்கையை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் அப்போது திரைத்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார்

மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார்

மழைநீர் சேகரிப்பை வலியறுத்தி நாடு முழுவதும் ஜல் சக்தி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுகிறது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவாத் புததில்லியில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் நீர் சேமிப்பு குறித்து பிரச்சார இயக்கங்கள் மேற்கொள்ளப்படும் நேற்று அகில இந்திய வானொலி மூலம் மக்களிடையே மனம்திறந்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மழைநீர் சேகரிப்பை மக்கள் இயக்கமாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு பருவமனழ இந்த ஆண்டு நாடு முழுவதும் சாராசரியான அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மின்னனு பணப்பரிவர்த்தனை நடைமுறைகளான ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட் முறைகளுக்கான கட்டண ரத்து இன்று முதல் அமலுக்கு வருகிறது மின்னனு பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் நோக்கில் இதற்கான கட்டணங்களை ரத்து செய்து அதன் பயன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குமாறு அனைத்து வங்கிகளையும் ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஆர்டிஜிஎஸ் மூவம் அதிக மதிப்பிலான தொகையையும் நெஃப்ட் மூவம் இரண்டு வட்சம் ருபாய் வரையிலான தொகையையும் மின்னனு முறையில் பரிவர்த்தனை செய்ய முடியும் அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் தொடங்கியுள்ளது

இந்த யாத்திரையை மேற்கொள்ளும் முதல் குழுவினர் தெற்கு மற்றும் மத்திய காஷ்மீரில் உள்ள அடிவார முகாம்களுக்கு ஏற்கனவே சென்றடைந்தனர் அமைதியாகவும் சமூகமான முறையில் யாதீர்கர்கள் பயணம் மேற்கொள்ள விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ப்பட்டுள்ளன

கஜகஸ்தான் நாட்டில் எண்ணெய் வயல் ஒன்றில் இரு குழுவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய தொழிலாளர்கள் யாரும் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்ற வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார் தெங்கிஸ் எண்ணெய் வயலில் கட்டுமானப்பணி நடைபெறும் இடத்தில் இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் அங்கு சில இந்தியர்களும் பணியில் இருந்ததாகவும் அவர் டுவிட்டரில் தெரிவித்தார் எனினும் இந்தியர்கள் யாருக்கும் கடுமையான காயம் ஏற்படவில்லை என்றும் அஸ்தானாவில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளார் முன்னதாக அங்கு பணியிலிருந்த கஜகஸ்தான் தொழிலாளர்களுக்கும் அரபு நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் லெபனானைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவே இந்த மோதலுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது வட அமெரிக்காவின் மிக உயர்ந்த சிகரமான டெனாலி மலைசிகரத்தை அடைந்த இந்தியாவின் முதல் குடிமைப்பணி அதிகாரி என்ற பெயரை திருமதி அபர்ணா குமார் பெற்றுள்ளார் அவர் இந்தோ திபெத் எல்லை காவல் படையில் டிஐஜியாக பொறுப்பு வகித்து வருகிறார்

இதுவரை ஏழு மலைச்சிகரங்களை வெற்றிகரமாக அடைந்து சாதனை படைத்துள்ளார் மரண தண்டனையை தாம் ஆதரிக்கவில்லை என்று இலங்கை பிரதமர் திரு ரணில்விக்ரம சிங்கே கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சி திரு மஹிந்த ராஜபக்சே தலைமயிலான எதிர்க்கட்சி தமிழ் தேசிய கூட்டணி ஜேவிபி உள்ளிட்ட இலங்கையில் உள்ள அனைத்து முக்கிய கட்சிகளும் மரண தண்டனையை எதிர்ப்பதாக தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர்களுடனும் அதிபர் திரு சிறிசேனாவுடன் ஆலோசனை நடத்த தாம் விரும்புவதாக கூறினார் போதைப்பொருள் கடத்திய நான்கு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா உறுதி செய்தார் இதற்கு மேற்கத்திய நாடுகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன

டலகக் கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் தொடர்ச்சியாக ஐந்து அரை கதம் அடித்த வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றுள்ளார் நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இங்கிலாந்து அணி பத்து புள்ளிகளுடன் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது

இன்றைய ஆட்டத்தில் இலங்கை அணி வெஸ்ட்இண்டீஸை எதிர்கொள்கிறது

விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் இன்று தொடங்குகிறது முன்னணி வீரர் நோவக் ஜோக்கோவிட்ச் தமது தொடக்க ஆட்டத்தில் பிலிப் கோல்செரிபரை எதிர்கொள்கிறார் ரோஜர் ஃபெடரர் தமது தொடக்க ஆட்டத்தில் லாய்டு ஹாரிஸ் வுடன் மோதுகிறார் மகளிர் பிரிவில்ட ஆஷ்லே பார்ட்டி ஏஞ்சலிக் கெர்பர் செரினா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்